பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிவாலயங்களில் வழிபட்டு வருகின்றனர்

வடகிழக்கு மாநிலங்களின் கலை கலாச்சாரம் இல்லாமல் இந்தியா முழுமை பெறாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

வடகிழக்கு மாநிலங்கள் பிரச்சினையில்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விருப்பம் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கான அடிக்கல்லை நாட்டினார்

ஜோரம் கொலோரியாங் சாலையை தொடங்கி வைத்தார்

நகர்ப்புற வசதிகளை கிராமப் பகுதிகளிலும் ஏற்படுத்தும் விதத்தில் ஷியாம பிரசாத் முகர்ஜி கிராம வளர்ச்சித் திட்டத்தின்கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மத்திய கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது பல்வேறு கிராமங்களை ஒருங்கிணைத்து வளர்ச்சித் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் கிராம சமூக அமைப்பின் முக்கியத்துவத்தை பாதுகாக்கும் வகையில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன

விவசாயிகள் மற்றும் தொழிவாளர்களுக்கு பத்து ரூபாய்க்கு உணவு வழங்கும் அட்டல் கிஸான் மஸ்தூர் உணவகங்களை ஹரியானா அரசு விரைவில் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானா மாநில சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய அம்மாநில ஆளுநர் திரு சத்யதோ நரைன் ஆரியா இந்த அறிவிப்பை வெளியிட்டார்

ஏற்கனவே இம்மாதிரியான உணவகங்கள் கர்ணல் பிவானி நாக் பன்ஜ்குலா மற்றும் ஃபத்தேகா பாத் ஆகிய இடங்களில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஹரியானா போக்குவரத்துத்துறையின்கீழ் இயங்கும் பேருந்துகளில் இலவச மற்றும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதி என்றும் இந்திய தலைவர்கள் அங்கு செல்வதற்கு சீனா மறப்பு தெரிவிப்பதாக கூறப்படுவது தேவையற்றது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் வருகையை இந்தியா எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபரின் வருகை இருநாடுகளுக்கிடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு வர்த்தகம் ஆகியவை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வரும் செவ்வாய் கிழனம அன்று பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று திரு ரவீஸ் குமார் கூறியுள்ளார் இளைஞர்கள் எதிர்மறை எண்ணங்களை விடுத்து வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் தில்லியில் நடைபெற்ற பத்தாவது மாணவர் மாநாட்டில் நேற்று பேசிய அவர் ஊழல் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிராக போராடுமாறும் கேட்டுக்கொண்டார் அதே போன்று மத அடிப்படை வாதம் சாதி மற்றும் பாலின வேறுபாடுகளை களைந்து புதிய வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் விதத்தில் தங்களை ஈடுபடுத்திக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்திய ஜனநாயகத்தை ஊழல் மிகவும் பாதித்து வருவதாகவும் அதனை நீக்கும் விதத்தில் மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனைபொட்டி நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு நமது எண்ணங்களை உணர்வுப்பூர்வமாக எடுத்துரைப்பதற்கு தாய்மொழியே சிறந்ததாக இருக்கும் என்றார்

வெங்கையா நாயுடு நாட்டின் தனித்துவமிக்க மொழி கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் தாய்மொழி தினம் தொடர்பாக சென்னை வானொலியின் செய்திப் பிரிவு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது ஊடகவியலாளர் சித்ரா ஆசிரியர் உமா மகேஸ்வரி விரிவுரையாளர் பிரதீப் சுதா முரளி ஆகியோர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி சென்னை அலைவரிசை ஒன்றில் இன்று காலை பத்து மணி முதல் பத்தரை மணி வரை ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் மகா சிவராத்ரி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது தீமையை அழித்து நன்மையை தரும் இந்த தினத்தில் பக்தர்கள் சிவாலயங்களுக்குச் சென்று வழிபாட்டு வருகின்றனர் வாரனாசியில் அமைந்துள்ள காசிவிஸ்வநாதர் ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர் இந்நாளையொட்டி கங்கை நதியில் புனித நீராடி வருகின்றனர் தலைநகர் புதுதில்லியில் உள்ள சிவாலயங்கள் அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இன்று அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் வரிசையில் நின்று சிவனை தரிசித்து வழிபட்டு வருகின்றனர் இதேபோன்று நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன சீனாவில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட வூகாள் பகுதிக்கு மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய நிவாரண பொருட்களை தனி விமானத்தில் அனுப்பி வைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண பணிகளை மேற்கொண்டு வரும் சீள அரசுக்கு இந்தியாவின் ஆதரவை தெரிவிக்கும் ஒரு சிறிய முயற்சியாக உதவிப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த விமானம் இந்தியா திரும்பும்போது ஏற்களவே அனுப்பப்பட்ட இரண்டு விமானங்களில் தாயகம் திரும்ப இயவாத இந்தியர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்று அவர் கூறினார் ரானுவத்தில் பணிபுரியும் பெண் அதிகாரிகளுக்கு நிரந்தரமாக பதவி உயர்வு பெறுவதற்கு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு அவர்கள் தங்குதடையின்றி உயர் பதவிகளை வகிப்பதற்கு வாய்ப்பு அளித்துள்ளதாக ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் நரவனே கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராணுவ அதிகாரிகள் பதவி உயர்வில் ஆண் பெண் சமத்துவத்தை இந்த உத்தரவு உறுதி செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் ரானுவ வீரர்கள் இடையே சாதி சுமயம் நிறம் மற்றும் பாலின ரீதியாக எந்த வேறுபாடும் காட்டப்படுவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

ஜம்மு காஷ்மீர் நிலைமை பற்றி குறிப்பிட்ட ஜெனரல் நரவனே தற்போது எல்லைப் பகுதியில் தீவிரவாத தாக்குதல்கள் குறைந்திருப்பதாகவும் தீவிரவாத குழுக்களுக்கு ரானுவ தரப்பில் மிகுந்த நெருக்கடி தரப்படுவதாகவும் தெரிவித்தார் எல்லை தாண்டிய பயங்கரவாதமும் கணிசமாக குறைந்துள்ளது என்றும் ரானுவ தலைமைத் தளபதி கூறினார் மத்திய தரைவழிப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அளமச்சர் திரு நிதின் கட்கரி ஸ்வீடன் நாட்டில் அடிப்படை கட்டமமைப்பு வசதித்துறை அமைச்சர் திரு தாமஸ் எனிரோத்தை சந்தித்து பேசினார் அப்போது இருநாடுகளில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது முன்னதாக ஸ்டக்ஹோமில் உள்ள ஸ்வீடன் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி நிறுவனக் குழுவினரை சந்தித்து பேசினார்

இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதவாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெளிங்டனில்இன்று தொடங்கியது

இந்திய அணியில் ரிஷப் பந்த் ரவீச்சந்திரன் அஸ்வின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்

நியூசிலாந்தின் ராஸ் டெய்லருக்கு இது நூறாவது டெஸ்ட் போட்டியாகும்

சிட்னியில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது

ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாய்னா நேவால் காலிறுதி கற்றுக்கு முன்னேறியுள்ளார்